மாலத்தீவு அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு இப்ராஹிம் முகமத் சாலிஹிற்கு பிரதமர் நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி போபாலில் இன்று பிஜேபி தொண்டர்களுடன் உரையாடவுள்ளார் ஜனசங்க் அமைப்பின் நிறுவனர்களில் ஒருவரான பண்டிட் தீனதயாள் உபாத்யாயின் நூற்றாண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கட்சித்தலைவர் திரு அமித்ஷா காலை பத்து மணிக்கு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்

இந்நிகழ்ச்சியில் இடம்பெறவுள்ள கண்காட்சியில் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிரதமர் திருநரேந்திரமோடி மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சவ்ஹான் உள்ளிட்ட தலைவர்களின் செயல்பாடுகள் குறித்து விளக்கப்படவுள்ளது மாலத்தீவு அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு இப்ராஹிம் முகமத் சாவிஹிற்கு பிரதமர் நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மாலத்தீவில் ஐனநாயகம் அமைதி மற்றும் செழுமையை வலுப்படுத்துவதற்கு வாழ்த்து தெரிவிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் இந்த வாழ்த்து செய்திக்கு திரு சாலிஹ் நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளும் இணைந்து நட்புடன் செயவ்பட இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது

பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நாடு வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாகவும் இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த பத்தாண்டுகளில் உலகில் முன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழும் என்றும் திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார் கோவா அமைச்சரவையில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள இரண்டு பிஜேபி உறுப்பினர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன

கோவா ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவர்களுக்கு ஆளுநர் திருமதி மிருதுளா சின்ஹா பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் வங்கிகளுக்கான நிதி நெருக்கடியை சமாளிக்க இந்திய ரிசர்வ் வங்கி அரசு பத்திரங்களை விற்பனை செய்து பத்தாயிரம் கோடி ரூபாய் திரட்டவுள்ளது நாட்டில் உள்ள நிதி மூலதனம் தொடர்பாக தற்போதுள்ள நிலைமையை ஆய்வு செய்த பின்னர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி நேற்று மும்பையில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது நாளை மறுநாள் பகிரங்கமாக சந்தையில் அரசு பத்திரங்களை ரிசர்வ் வங்கி விற்பளை செய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது

புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வர்த்தக மற்றும் தொழில்துறையின் துணைத்தலைவர் திருடி கே அகர்வால் உற்பத்திக்காள இந்தியாவின் திட்டத்தின் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் அந்நிய நேரடி முதலீடு அதிக அளவில் பெறப்பட்டுள்ளதாக கூறினார்

சென்னையில் சாலையோரம் உறங்கிக் கொண்டிருந்த இரண்டு குழந்தைகள் கடத்தப்பட்டு இதுவரை காவல்துறையால் கண்டுப்பிடிக்கப்படாமல் உள்ளது குறித்து தூக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒன்றை விசாரித்த நீதிபதி சேஷசாயி இவ்வாறு உத்தரவிட்டார்

தமிழ்நாட்டிலிருந்து எந்த குழந்தையும் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படவில்லை என்றும் வீட்டை விட்டு வெளியேறிய பல குழந்தைகளை காவல்துறையினர் மீட்டு அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் வழக்கறிஞர்களாக தொழில் செய்வதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கும்போது அவர்கள் வழக்கறிஞர்களாக செயல்பட தடை விதிக்க வேண்டும் என்று பிஜேபி யை சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாயா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இந்தத் தீர்ப்பை வழங்க உள்ளது

இதையடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது தயார் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்தியாவும் சீனாவும் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவுள்ளன

உளவுத்துறை தகவல் பரிமாற்றம் பேரிடர் இழப்பை குறைத்தல் உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது

காட்மாண்டுவில் நேற்று பாதுகாட்டு விவகாரங்களில் பாரதம் நேபாளம் உறவுகள் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட புத்தகம் வெளியீட்டு விழாவில் பேசியபோது இவ்வாறு கூறினார் விழாவில் பேசிய இந்திய துதரக அதினரி டாக்டர் அஜய் குமார் இரு நாடுகளுக்கு இடையே உயர்நிலைப் பேச்சுக்களை தொடர்வதற்கான அவசியம் குறித்து வலியுறுத்தினார்

காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு குவாம்நபி ஆஸாத் திரு அகமது படேல் திரு ஆனந்த் சா்மா உள்ளிட்டோர் அடங்கிய குழு நேற்று தில்லியில் மத்திய கண்காணிப்பு ஆணையர் திரு கே வி சௌத்திரியை சந்தித்து இதற்கான மனுவை அளித்தது ரஃபேல் போர் விமானங்களை உள்நாட்டில் தயாரிக்கும் பணியை பொதுத்துறை நிறுவனமான எச் ஏ எல் க்கு வழங்காமல் அதனை தனியார் நிறுவளத்துக்கு கொடுப்பதால் பொதுச்சொத்துக்கு பேரிழப்பு ஏற்படுத்தப்படுவதாக அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது

துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை ஐந்து மணிக்கு தொடங்குகிறது ஆட்டத்தின் நேரடி வர்ணணையை மாலை நான்கு மூப்பது மணி முதல் அதில இந்திய வானொலியில் கேட்கலாம் இந்தியா இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி டுவன்டி டுவன்டி கிரிக்கெட் போட்டி இன்று கதநாயக்கேவில் நடைபெறவுள்ளது

இதுகுறித்து வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐ நா பொதச்சபை கூட்டத்தில் பங்கேற்று வரும் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் கொலம்பிய வெளியுறவு அமைச்சர் திரு கார்லோஸ் ஹோஸ்மஸ் ட்ரிஜிலோ ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் திரு ஜோசப் போரல்

ஹா்வா்ட் பல்கலைக் கழகத்தில் தமிழ் இருக்கைக்கான ஆய்வறிக்கை பெயா் குறித்த அறிவிப்பு இன்னும் மூன்று மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்று தமிழக தமிழ் வளா்ச்சித் துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் கூறியிருக்கிறார் கோவையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்தகொண்ட பின்னர் கெய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சரின் உத்தரவுபடி யாழ்ப்பாணம் மலாய் உள்ளிட்ட சர்வதேச பல்கலைக் கழகங்களிலும் தமிழ் இருக்கை தொடங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறினார்